ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத் திர்மானத்தை சந்திக்க பிஜேபி தயார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மணலிப்பட்டு பகுதியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் ் புதுவை சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரையை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருஎம்

ஆர் பாலன் கூறியுள்ளார் நாட்டில் நக்சலைட் தீவிரவாதம் தற்போது இறுதிகட்டத்தை எட்டி விட்டதாகவும் நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரை நேரடியாக எதிர்க்க முடியாமல் தான் கோழைத்தனமான மறைமுக தாக்குதல்களில் சடுபடுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று டெல்லி அருகே குருகிராமில் சிஆர்பிஎப் உதயநாள் விழாவில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பு படையினரின் கடும் நடவடிக்கைகள் காரணமாகவே கடந்த சில ஆண்டுகளில் இடதுசாரி தீவிரவாதம் குறைந்திருப்பதாக கூறினார் பாதுகாப்பு படைகளுக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையிலான மோதல்களில் முன்பெல்லாம் பாதுகாப்பு படையினருக்கே சேதம் அதிகமாக இருக்கும் என்றும் தற்போது அந்த நிலை மாறி விட்டதகாவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் நக்சலைட்டுகள் ஏழைகளுக்கும் பழங்குடியினருக்கும் வளர்ச்சிக்கும் எதிரானவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார்

மாநிலங்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இவர்கள் தத்தம் மாநில மக்களின் எண்ணங்களுக்கு ஆதரவாக திறம்பட்ட முறையில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார்கள் என தாம் நம்புவதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் தேர்தல் தோல்வியால் விரக்தி அடைந்துள்ள எதிர்கட்சிகள் வேண்டும் என்றே அரசு எதிராக பொய்களை பரப்புவதால் பிஜேபி எம் பிக்கள் நவீன தொ ழில்நுட்பங்கள் மூலம் உண்மைகளை மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுடெல்லியில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அலுவல்களை எதிர்கட்சிகள் தடைப் படுத்தி வருவதற்கான காரணங்கள் குறித்து தத்தம் தொகுதிகளில் செய்தியாளர் கூட்டங்களை நடத்த வேண்டும் என கட்சித் தலைவர் திரு

நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா திர்மானத்தை எதிர்கொள்ள பிஜேபி தயார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு

இன்று குவஹாத்தியில் பிஜேபி தொண்டர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு முழு பெரும்பான்மை இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து பார்க்கட்டும் என்றும் கூறினார் நாடாளுமன்றத்தில் எல்லாப் பிரச்சனைகளையும் விவாதிக்க பிரதமர் தயாராகவே உள்ள போதலும் காங்கிரஸ் கட்சி தான் நாடாளுமன்ற அலுவல்களை தடைப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கிய திட்டங்கள் உட்பட அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதை காங்கிரஸ் விரும்பவில்லை என்றும் பாராதிய ஜனதா கட்சி இதை நாட்டு மக்களிடம் எடுத்துக் கூறும் என்றும் அவர் கூறினார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட தற்போது அஸ்ஸாம் மாநிலத்திற்கு அதிக நிதி வழங்கப்படுவதாக திரு

மாநிலங்களவைக்கு அவரை தேர்ந்தெடுத்த அஸ்ஸாம் மாநிலத்திற்கு காங்கிரஸ் என்ன செய்தது என்றும் அவர் வினவினார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலகியது துரதிருஷ்ட வசமான ஒருதரப்பான முடிவு என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இது அரசியல் முடிவாக கருதப்படுமே தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவாக இராது என்று தெலுங்குதேசம் கட்சியின் தலைவர் திரு சந்தரபாபு நாயுடுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் செயல்பாட்டு ரீதியலான அரசியலையே பிஜேபி விரும்புவதாகவும் அனைவருக்கும் வளர்ச்சி என்பதே கட்சியின் முக்கியக் கொள்கை என்பதால் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆந்திர மாநிலத்திற்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டுள்ளதே உண்மை என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரிக்கப்பட்டதில் இருந்து இன்றுவரை இரு மாநிலங்களின் நலனுக்கு முக்கியமாக குரல் கொடுத்து வருவதே பிஜேபி தான் என்றும் தெலுங்கு தேச மக்கள் மீது அக்கரை காட்ட காங்கிரஸ் தவறியதே வரலாறு என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மணலிப்பட்டு இராமத்தில் வாரஇறுதி ஆய்வு மேற்கொண்டு அண்மையில் நீர்வள தினத்தன்று ராத்நிவாசில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி சங்கராபரணி ஆற்றுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான அடிப்படைப் பணிகளில் ஈடுபட்டார் ராஜ்நிவாஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஈஷா அறக்கட்டளை மற்றும் வாழும் கலை அமைப்பைச் சேர்ந்த கற்றுச் தழல் நிபுணர்களும் உடன் சென்று மணலிப்பட்டு பகுதி மக்களின் நீர் மற்றும் இதர தேவைகளை ஆராய்ந்தனர் மணலிப்பட்டு இராமத்தை வரும் ஜுன் மாதம் திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத பகுதியாக அறிவிக்கத் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த ஆய்வின் போது முடிவு செய்யப்பட்டது

புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களை தடைப்படுதி வருவதால் புதுவை சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் துணை நிலை ஆளுநர் ஆற்ற உள்ள உரையை தாம் புறக்கணிக்கப் போவதாக உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

ஆர் பாலன் கூறியுள்ளார் தொகுதி மக்களின் விருப்பப் படியே தாம் இவ்வாறு முடிவு செய்திருப்பதாகவும் இது குறித்து தொகுதி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் உழவர்கரை தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வாராந்திர ஆய்வின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை துணைநிலை ஆளுநர் விளக்க முடியுமா என்றும் திரு

ஆர் பாலன் வினவினார் புதுவை சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் வரும் தங்கட்கிழமை தொடங்க இருப்பதும் இக்கூட்டத் தொடரில் முதலமைச்சர் திரு

கொலையில் ஈடுபட்டவர்கள் குறித்து சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் தெரியவந்த நிலையில் இவர்கள் ஆலங்குப்பம் ஏரி அருகே பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் இவர்களை சுற்றி வலைத்து கைது செய்தனர்

தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் கம்பத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலித் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்க்கச் செய்யும் விதத்தில் அண்மையில் உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள திர்ப்பு தலித்களுக்கு எதிரானது என்றும் இது பற்றிய வழக்கில் மத்திய அரசின் வழக்கறிஞர் தலித்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக வாதாடவில்லை என்றும் கூறினார்

ராத்நாத் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை சந்திக்க பிஜேபி தயார் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மணலிப்பட்டு பகுதியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் புதுவை சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரையை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருஎம்என் ஆர் பாலன் கூறியுள்ளார்